இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கான முதல் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தைத் தவிர மற்ற மாவட்டங்களில் இந்த தொகை வழங்கப்படும் என்றார் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி சர்க்கரை உலர் திராட்சை முந்திரி கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு மத்திய நீர்வள ஆணையம் வழங்கிய அனுமதியை திரும்பப்பெற வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் நீர்வள ஆணையத்தின் இந்த முடிவு காவிரி நடுவர் மன்றம் உச்சநீதிமன்றம் மத்திய ஆகியவற்றின் உத்தரவுகளை வெளிப்படையாக மீறுவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் திருவள்ளுர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் குடிசைப்பகுதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு வீட்டுவசதி மற்றும் வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறிய ஆளுநர் மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் இதுபோன்ற ஒரு திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் நிலையை தவிர்க்க நிரந்தர தீர்வு ஒன்றைக்காண மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆளுநர் வலியுறுத்தினார் மீனவர்களின் நலனைக் காக்க ஆழ்கடல் மீன்பிடிப்பை அரசு ஊக்குவித்து வருவதாகவும் அவர் கூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டு அமைதி நிலவுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார் திறந்தவெளியில் மலம் கழிப்பது இல்லாத ஊரகப்பகுதிகளை கொண்ட மாநிலமாக தமிழகம் அறிவிக்கப்பட்டது குறித்து ஆளுநர் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டார் சென்னை பெங்களுரு சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடங்கள் கிழக்கு கடற்கரை சாலை நான்குவழி நெடுஞ்சாலையாகமாற்றுதல் உள்ளிட்டத் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார்

சென்னை மதுரை கோவை மாநகரங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சார பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட திட்டத்தின்கீழ் அனைத்து வழித்தடங்களிலும் இம்மாத இறுதிக்குள் ரயில்கள் முழுமையாக இயக்கப்படும் என்றார்

மாதவரத்திலிருந்து

பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் பள்ளிகளைத் தொடங்க முன்வரும் அரசுசாரா நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை அரசு தொடங்கும் என்றார்

அடுத்த தலைமுறை மின்சார வாகனங்களை தமிழகத்தில் தயாரிக்க சிறப்பு சலுகைகள் அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தமிழ்நாடு வானூர்தி பாதுகாப்புத் தொழிற்கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார் தொழில்முனைவோரை ஊக்குவிக்க புதிய கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் ஆளுநர் உரை தொடங்கும்முன் திமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தன

அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்குபின் இதை தெரிவித்த பேரவைத் தலைவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முன்னாள் மக்களவைத் தலைவர சோம்நாத் சாட்டர்ஜி முன்னாள் ஆளுநர் பீஷ்ம நாராயண் சிங் ஆகியோர் மறைவுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவித்தார் நாளை மறுநாள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்குகிறது வரும் சனிக்கிழமையும் திங்கட்கிழமையும் இந்த விவாதம் தொடர்ந்து நடைபெறும் செவ்வாய்கிழமையன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை இடம்பெறும் நடப்பாண்டிற்கான துணை நிதிநிலை அறிக்கையும் அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு தனபால் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் அஇஅஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் காவிரி பிரச்சினையை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை இன்றும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் இவ்விரு கட்சிகளின் உறுப்பினர்களும் மேகதாதுவில் அணை கட்டுவதற்காள ஆய்வு மேற்கொள்ள கர்நாடக அரசுக்கு அளிக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்கு சென்று கோஷமிட்டனர் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு சில உறுப்பினர்களின் பெயரை குறிப்பிட்டு அவையை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டார் காவிரி பிரச்சினை குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி அறிக்கை தாக்கல் செய்வதற்கு இவ்விரு கட்சிகளின் உறுப்பினர்களும் இடையூறு செய்வதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய்கோயல் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பலமுறை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் பிற்பகல் மூன்று மணிக்கும் அவையை நடத்த இயலாத சுழ்நிலையில் அவை ஒத்திவைக்கப்படுவதாக துணைத்தலைவர் திரு அரிவன்ஷ் அறிவித்தார்

திரு அசோக்குமார் திரு ஜெயவர்தன் திரு ராஜேந்திரன் திரு பிரபாகரன் திரு அன்வர்ராஜா ஆகியோர் இதில் அடங்குவர் மேகதாது பிரச்சினையை எழுப்பி அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததன்காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்களவையில் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான விவாதத்தின்போது பேசிய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறிவருவதாக குற்றம் சாட்டினார் இந்த விவாதத்தில் ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களுக்கு தமது எதிர்ப்பை அவர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி உறுப்பினர்கள் அக்கறையின்றி செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமக்கும் முன்னாள் பிரான்ஸ் அதிபருக்கும் இடையே ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுக்கள் நடந்ததாக திரு ராகுல்காந்தி தவறான தகவலை அவையில் அளித்ததாகவும் அமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறினார் முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கிவைத்து பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபேல் ஒப்பந்தத்தில் அடிப்படை விதிகள் மீறப்பட்டிருப்பதாகவும் விலை நிர்ணயத்தில் முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டினார்

நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி குறுக்கிட்டு பேசியபோது காங்கிரஸ் உறுப்பினர்கள் இப்பிரச்னை குறித்து கூட்டு நாடாளுமன்றக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் தூத்துக்குடி ஸ்டெர்வைட் ஆலை செயல்படுவதற்கு அனுமதி அளித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்துள்ளது இந்நிலையில் ஆலை செயல்படுவதற்கோ பராமரிப்புப்பணிகளை மேற்கொள்வதற்கோ அனுமதி அளிக்க முடியாது என்று ஸ்டெர்வைட் ஆலை நிர்வாகத்திற்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கடிதம் அனுப்பியுள்ளது தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் நடப்பு பருவத்திற்கான வடகிழக்கு பருவமழை இன்றுடன் முடிவடைந்துள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் தெரிவிக்கிறார்